அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் பாகிஸ்தானையொட்டியுள்ள பாதுகாப்புத்துறை சியாச்சின் பளிமலைக்குச் சென்று அங்குள்ள பாதுகாப்பு சூழல் குறித்து இன்று ஆய்வுசெய்கிறார் காஷ்மீர் மாநிலம் சோஃபியான் மாவட்டத்தில் பாதுகாப்புப் படையினருக்கும் ஐம்மு தீவிரவாதிகளுக்கும் இடையே நடந்த துப்பாக்கிச் சண்டையில் இரண்டு தீவிரவாதிகள் சுட்டுக்கொல்லப்பட்டாா்கள் வட இந்தியாவின் பல பகுதிகளில் வெப்பத்தின் கடுமை இன்று முதல் தனியக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது அமெரிக்கா செல்ல விசா வேண்டி விண்ணப்பிக்கிறவர்கள் அவர்களின் சமூகஊடக பயன்பாடு குறித்த தகவலையும் தெரிவிக்க வேண்டும் எ்ன்று அமெரிக்கா புதிய நிபந்தனை விதித்துள்ளது உலகக் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் நாட்டிங்காமில் நடைபெறும் இன்றைய ஆட்டத்தில் இங்கிலாந்து அணி பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிய் சியாச்சின் பனிமலைக்குச் சென்று அங்குள்ள பாதுகாப்பு சூழல் குறித்து இன்று ஆய்வு மேற்கொள்கிறார்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

உலகின் மிக உயரமான ராணுவ நிலைகளில் பணியாற்றம் வீரர்கள் மற்றம் தளபதிகளுடன் அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கலந்துரையாடி அவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை கேட்டறிவார் சியாச்சினில் உள்ள போர் வீரர் நினைவு சின்னத்தில் அவர் மவர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்துவார் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள சோஃபியான் மாவட்டத்தில் முழு சிட்ராகம் பகுதியில் இன்று அதிகாலை பாதுகாப்புப் படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நடந்த துப்பாக்கிச் சண்டையில் இரண்டு தீவிரவாதிகள் குட்டுக்கொல்லப்பட்டனர் பாதுகாப்புப் படையினர் அந்த பகுதியில் சென்றுகொண்டிருந்தபோது தீவிரவாதிகள் துப்பாக்கியால் அவர்களை கட்டனர் இதனை அடுத்து நடைபெற்ற சண்டையில் இரண்டு தீவிரவாதிகள் சுட்டுக்கொல்லப்பட்டனர் சுட்டுக்கொல்லப்பட்டுள்ள தீவிரவாதிகளின் அடையாளம் கண்டறியும் பணியில் பாதுகாப்புப் படையினர் ஈடுபட்டுள்ளனர் தேசிய வரைவு கல்வி கொள்கையை முழுமையாக படித்து ஆய்வு செய்த பின்னா் தங்கள் கருத்துகளை தெரிவிக்கவும் அது குறித்து விவாதம் செய்யவும் மக்கள் முன்வர வேணடுமென்றம் தேவையற்ற முன்முடிவுக்கு வரவேண்டாம் என்றும் குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக்கொண்டுள்ளார் நேற்று விசாகப்பட்டினத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் சும்பந்தப்பட்ட அனைத்துத்தரப்பினரும் இதுகுறித்து முழுமையாக ஆய்வு செய்த பின்னரே கருத்து தெிவிக்குமாறு வலியுறுத்தியுள்ளாா் பாட சுமையை குறைப்பது விளையாட்டை ஊக்கப்படுத்துவது அறிவியல் மனப்பான்மையை ஊக்குவிப்பது விடுதலைக்காக போராடியவர்கள் குறித்த வரவாற்றை அறிந்து கொள்ளும் விதத்தில் பாடத்திட்டங்கள் இருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் எந்த மொழியையும் நாட்டின் எந்த பகுதியில் உள்ள மக்கள் மீதும் திணிக்கும் எண்ணம் மத்திய அரசுக்கு இல்லை என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கள் கூறியுள்ளார் தற்போது தேசிய கல்விக்கொள்கையின் வரைவு மட்டுமே மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்தால் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் துறை சார்ந்த வல்லுநர்கள் பொதுமக்கள் மற்றும் மாநில அரசுகளின் கருத்துகளை கேட்டறிந்த பின்னரே மும்மொழிக் கொள்கை குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் கடந்த சனிக்கிழமை கல்விதுறை செயலளர் திரு சுப்ரமணியம் மத்திய அரசு இது குறித்து எந்த முடிவம் எடுக்கவில்லை என்பதை தெளிவுப்படுத்தி இருப்பதையும் கூறினார் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலாள அரசு இந்திய மொழிகள் அனைத்தையும் மேம்படுத்துவதில் சமமான அக்கறை கொண்டுள்ளதாகவும் கூறியுள்ளார்

புதுதில்லியில் கெய்தியாளர்களிடம் பேசிய அவர் தெலுங்கானா ஆந்திரபிரதேஷ் மேற்குவங்கம் ஒடிசா மற்றும் தில்லி பிரதேசம் ஆகியவை இன்னமும் இந்த திட்டத்தை செயல்படுத்தாத மாநிலங்கள் என்று கூறினார்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

மார்க்கத்தில் குறிப்பிட்ட அமைதியின்றி யாத்திரை மேற்கொள்ள இயலாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

பிரதமா் திரு நரேந்திரமோடிக்கு மிகவும் பிரியமான காசி விஸ்வநாத ஆலய புனரமைப்பு பணிகள் இந்த மாதத்தில் தொடங்க உள்ளன கடந்த மார்ச் மாதத்தில் இதற்கு பிரதமர் அடிக்கல் நாட்டினார் இதுவரை நிலம் கையகப்படுத்தல் மண் பரிசோதனை நிலவள ஆய்வு போன்ற பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன

அமெிக்கா செல்வதற்கு விசா வேண்டி விண்ணப்பிக்கிறவா்கள் அவா்களின் சமூகஊடக பயன்பாடு குறித்த தகவலையும் தங்கள் விண்ணப்ப படிவத்தில் தெரிவிக்க வேண்டும் என்று அமெரிக்க அரசு புதிய நிபந்தனை விதித்துள்ளது வெளிநாட்டிலிருந்து வருவோா் பற்றி சரியாக தெரிந்து கொள்ளவும் பயங்கரவாதிகள் மற்றும் ஆபத்துக்குரியவர்கள் இருந்தால் அதை கண்டுபிடிக்கவும் இந்த புதிய விதி வகுக்கப்பட்டுள்ளது அமெிக்க வெளியுறவுத்துறை அறிவித்துள்ள புதிய கொள்கைப்படி அமெரிக்கா செல்ல விரும்பி விசா கோருவோரில் தற்காலிகமாக தங்க விரும்புவோர் உட்பட பெரும்பாலான விண்ணப்பதாரர்கள் தங்களின் சமூகஊடக அடையாளத்தையும் தனிப்பட்ட தகவல்களையும் தெரிவிப்பது கட்டாயமாகிறது சமூகஊடக தொடர்பு குறித்து தவறான தகவல் கொடுத்தால் கடும் விளைவுகளை சந்திக்க நேிடும் என்றும் எச்சரித்துள்ளது நாட்டின் வடபகுதியில் தற்போது கட்டெரிக்கும் வெயிலின் கொடுமை இன்று முதல் குறையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

ஜான்சியில் மாநிலத்திலேயே அதிகளவு வெப்பம் பதிவானது என்றாலும் கோரக்பூர் கோண்டா உள்ளிட்ட கிழக்கு பகுதியில் இடியுடன் கூடிய மழை மற்றும் பலத்த காற்று காரணமாக ஒரளவு வெப்பத்தின் கடுமை குறைந்திருந்தது உத்தரகாண்ட் ஹிமாச்சல் பிரதேச மாநிலங்களில் ஆங்காங்கே லேசான மழழ பெய்ததால் வெயிலின் கடுமை தணிந்திருந்தது உலகக் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் நாட்டிங்காமில் நடைபெறும் இன்றைய ஆட்டத்தில் இங்கிலாந்து அணி பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது

அந்த அணியின் ஷாஹிப் அல் அசன் மற்றும் முஷிப்பூர் ரஹிம் இருவரும் தலா ஐம்பது ரன்னை குவித்தனர்

இதனை அடுத்து அவர் ஆட்ட நாயகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்

வரும் புதன் கிழனம இந்தியா தனது முதல் போட்டியில் தென்னாப்பிரிக்க அளியை எதிர்த்து விளையாடுகிறது